இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது

விவசாயிகளின் நலனுக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார்

வரபிரசாதம் என்று வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் தெரிவித்துள்ளாா்

சென்னையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்துவதற்கு வகைசெய்யும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது இந்த மசோதாவை கொண்டுவர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரி வருவதால் இது ஒருமனதாக நிறைவேற்றப்படும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது இந்த மசோதா நடப்பு கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்று துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் கடந்த வியாழக்கிழமை சட்டப்பேரவையில் அறிவித்தாா் கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைவதால் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் குடிமராமத்துப் பனிகளை கண்காணிப்பதற்காக ஏழு அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது

பணிகளை குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்கான ஆலோசனைகளை இவர்கள் வழங்குவார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாயிகளின் நலன் காக்கும் அரசாக தமிழக அரசு திகழ்கிறது என்று உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி கூறியிருக்கிறார் பொள்ளாச்சி அருகே நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் குடிமராமத்துப் பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் இந்தப் பணிகள் காரணமாக கோடைக்காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாது என்றும் அமைச்ச் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழகத்தில் குடிமராமத்துப் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக உயர்கல்வித் துறை அமைச்ச் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தா்மபுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இப்பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் விவசாயிகளின் தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்யும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாக திரு அன்பழகன் தெரிவித்தாா்

நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒராண்டுக்கு முழுமையாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றார் நீட் தேர்வு வருடத்திற்கு ஒரு முறை நடத்தினால் மட்டுமே மாணவர்களுக்கு எளிதாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இப்பிரச்சினையில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் சாலை கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் எஸ் பி நத்தம் கிராமத்தில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் தார்சாலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் சேலம் சென்னை இடையேயான எட்டு வழிச்சாலைத் திட்டம் தமிழகத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மதுரை நத்தம் இடையே ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் பறக்கும் சாலை அமைக்கப்படும் என்று அவர் கூறினார் மேலூர் தஞ்சாவூர் இடையே எட்டு வழிச்சாலை அமைக்கப்படவுள்ளதாகவும் திரு உதயகுமார் தெரிவித்தார்

கட்டுமானப் பனிகளில் நவீன தொழில்நட்பங்களை பயன்படுத்த ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது மாற்று ளிபொருள் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்த அவர் இதன்மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க முடியும் என்றார் எத்தனால் பயன்பாடு அதிகரிக்கும்போது விவசாயிகளின் வருவாய் உயர்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நேற்று ஜம்முவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை சிலர் அரசியலாக்கி வருவதாக குற்றம் சாட்டினார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மக்களவை தேர்தலுக்கான ஆயத்தப்பணிகள் குறித்து இன்று சென்னையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தங்க கடற்கரை அரங்கில் இன்று பிற்பகல் இந்தக் கூட்டம் தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மறுஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் இன்று வழங்க உள்ளது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் இந்தத் தீர்ப்பினை வழங்க உள்ளது இந்த வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்கு தில்லி உயர்நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதனை மறுஆய்வு செய்ய கோரி மரண தண்டனை விதிக்கப்பட்ட நான்கு பேரில் மூன்று பேர் மட்டும் மனு தாக்கல் செய்தனர் தேசிய வேளான் வளர்ச்சித் திட்டத்தின்கீழ் விருதுகர் மாவட்டத்தில் பசுமைக் குடில்கள் அமைப்பதற்காக மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இதனை பயன்படுத்தி வெள்ளாி சாகுபடியில் தாம் சாதனை படைத்திருப்பதாக ப்ரீவில்லிபுத்தாரை சேர்ந்த விவசாயி திரு ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

தாய்லாந்தில் மழை வெள்ளத்தால் சூழப்பட்ட குகையில் சிக்கிய நான்கு மாணவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் எஞ்சியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது

ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் பஞ்சாப் மாநிலத்தையொட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் ஈரோடு மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கு சுயதொழில் திறன் வளர்ப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு பிரபாகர் தெரிவித்துள்ளார் குற்றாலத்தின் பிரதான மற்றும் ஐந்தருவியில் தண்ணீர் வரத்து அதிகித்துள்ளதால் சுற்றுவா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பவானிசாகர் அணையின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்கிகள் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக் குறித்த செய்திகள்

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை இரண்டு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா வென்றுள்ளது இரு அணிகளுக்கிடையிலான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டித்தொடர் வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது துருக்கியில் நடைபெற்றுவரும் உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்தியாவின் தீபா காமாக்கருக்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளா்